வேண்டும் என்று இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது ஐம்மு காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இயல்பு நிலை திரும்பியது

பாதுகாப்புடன் மசூதிகளில் தொழுகை நடைபெற்றது

பிரதமரின் சிறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கான பதிவு சேவையை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் வேலூர் மக்களவை தேர்தலில் திமுக வெற்றி பெற்றுள்ளது

நீதிமன்றம் இன்று பதிவு செய்தது தென்மேற்கு பருவமழை தமிழ்நாடு

தீவிரமடைந்துள்ளது

புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரவீஸ்குமார் தூதரக உறவுகளை குறைத்து கொள்வதாகவும் சம்ஜாவ்தா எக்ஸ்பிரஸ் ரயிலை நிறுத்தி வைத்ததற்கும் பாகிஸ்தான் எடுத்துள்ள முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறினார்

காஷ்மீர் பள்ளத்தாக்கில் மசூதிகள் திறக்கப்பட்டு இன்று வெள்ளிக்கிழனம தொழுகை நடைபெற்றது மசூதிகள் இருக்கும் பகுதிகளில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மக்கள் சிரமமின்றி தொழுகையில் கலந்துகொண்னா் ஐம்மு பகுதியில் கட்டுபாடுகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து இயல்பு நிலை திரும்பியுள்ளது ஜம்மு கத்துவா சம்பா மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன லடாக்கிலும் இயல்பு நிலை திரும்பியுள்ளது பள்ளிகள் கடைகள் மற்றும் அலுவலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன ஜம்மு காஷ்மீர் ஆளுனர் திரு சத்யபால் மாலிக் அன்றாட நிகழ்வுகளை கேட்டறிந்து மக்களுக்கான வசதிகளை செய்து தருவதற்கான உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறாா் சவுதி அரேபியா புனித பயணம் மேற்கொண்டு திரும்பியுள்ள ஹாஜிகளுக்கு செய்துதரப்பட்டுள்ள வசதிகள் குறித்தும் ஆளுனர் ஆய்வு செய்தார் ஸ்ரீநகர் விமான நிலையத்தில் புனித பயணம் முடித்து திரும்பும் ஹாஜிகளை அவர்கள் குடும்பத்தினர் வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து தரப்பட்டுள்ளன

ஜம்மு காஷ்மீருக்கு வெளியில் தங்கி படிக்கும் குழந்தைகளை அவர்களின் பெற்றோர்கள் தொலைபேசி வாயிலாக ஹெல்ப் லைன் வசதிகளும் செய்துதரப்பட்டுள்ளன காஷ்மீரின் துணை ஆணையர்கள் இதற்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர்

கஷ்மீர் பிரச்சினையில் இந்தியாவும் பாகிஸ்தானும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் இருதரப்பு நேரடி பேச்சுவார்த்தை மூலமே பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியுள்ளது என்றும் இதில் எவ்விதத்திலும் கஷ்மீர் குறித்த தனது கொள்கையில் மாற்றம் செய்யவில்லை என்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் பிரச்சினைகளுக்கு தீர்வுகாண அமெரிக்கா ஆதரிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் மார்கன் ஆர்ட்டகஸ் கூறினார் பிரதமரின் சிறு விவசாயிகளுக்கு ஓய்வூதிய திட்டத்திற்கான பதிவு சேவையை மத்திய சவேளாண் துறை அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் புதுதில்லியில் தொடங்கி வைத்தார்

இந்த திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி விரைவில் முறைப்படி தொடங்கி வைப்பார் என்றும் அவர் கூறினார்

இந்த விவசாயிகள் ஐந்தாண்டு காலம் கட்டணத்தை செலுத்திய பின்னர் அவர்கள் தங்களை விடுவித்துக் கொண்டு பயனை பெற்றுக்கொள்ளலாம் என்றும் அமைச்சர் கூறினார் தமிழகம் ஆந்திரா திரிபுரா மாநில ஆளுனா்கள் இன்று உள்துறை அமைச்சரை சந்தித்து பேசினா் தமிழ்நாடு ஆளுனர் திரு பன்வாரிலால் புரோகித் ஆந்திர பிரதேச ஆளுனர் திரு விஸ்வபூஷன் ஹரச்சந்திரன் திரிபுரா ஆளுனர் ரமேஷ் னபஸ் ஆகியோர் இன்று புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை தனித்தனியாக சந்தித்து பேசினர் தங்களது மாநிலம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை உள்துறை அமைச்சரிடம் ஆளுனர்கள் விவாதித்தனர் தென்மேற்கு பருவமழை நாடுமுழுவதும் தீவிரமடைந்துள்ளது இதனையடுத்து தமிழகம் கர்நாடகா கேரளா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது கனமழையால் பாதிக்கப்பட்ட நீலகிரி மாவட்டம் உதகையில் மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயக்குமார் இன்று பார்வையிட்டார் இன்னும் இரண்டு நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்ற அறிவிப்பு உள்ளதை அடுத்து முகாம்களில் தங்கியுள்ளவர்கள் தங்களது வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் உடனடியாக பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னோசன்ட் திவ்யா கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் பவானி ஆற்றில் வெள்ளப் பெருக்கு ஏற்பட்டுள்ளதை அடுத்து பில்லூர் அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது

வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளதால் ஆற்றின் கரையோரப் பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கர்நாடக அணைகளிலிருந்து திறந்து விடப்பட்ட தண்ணீர் தமிழக எல்லையான பிலி குண்டுலுவுக்கு வந்தடைந்தது

இதனிடையே மத்திய அரசு கனமழை பாதிப்புகள் குறித்து தொடா்ந்து கண்காணித்து வருகிறது புதுதில்லியில் மழை வெள்ள பாதிப்பை எதிர்கொள்வது சூறித்து உள்துறை இணையமைச்சர் திரு நித்தியானந்த ராய் தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தென்மேற்குப் பருவமழையாயல் பாதிக்கப்பட்ட அனைத்து மாநிலங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் மேற்கு தொடர்ச்சி மலைப் பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து வெள்ள பாதிப்புகள் அதிகமாகியுள்ள நிலையில் தெற்கு ரயில்வே பல தடங்களில் ரயில்சேவையை ரத்து செய்துள்ளது

வேலுார் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் வாக்குப்பதிவு கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்றது வேலுாரில் திமுக வுக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டார் வேலூரில் குறைந்த வித்தியாசத்தில்தான் திமுக வெற்றி பெற்றிருப்பதாகவும் இது அக்கட்சிக்கு ஏற்பட்ட பின்னடைவே என்றும் மாநில பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார்

மாவட்ட நீதிபதி திரு தர்மேஸ் சர்மா பெண்களுக்கு எதிரான குற்றங்களை இன்று பதிவு செய்தார் பாலியல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட சிறுமி விபத்துக்குள்ளானதை அடுத்து தில்லி எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கொண்டுவரப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

மத்திய தகவல் ஒலிப்பரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் இந்த விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளாா் தேசிய திரைப்பட விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டன சிறந்த திரைப்பட நடிகருக்கான விருது ஆயுஷ்மான் குரானா மற்றும் விக்கி கவுசலுக்கு வழங்கப்பட்டுள்ளது துல்லிய தாக்குதல் பற்றிய யூரி திரைப்படத்தில் நடித்த அவர்களுக்கு இந்த விருது கிடைத்துள்ளது படத்தை இயக்கிய ஆதித்யதாருக்கு சிறந்த இயக்குநருக்கான விருது அளிக்கப்பட்டுள்ளது மகாநதி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்த கீர்த்தி சுரேஷூக்கு சிறந்த திரைப்பட நடிகைக்கான விருது கிடைத்துள்ளது சிறந்த தமிழ் திரைப்பட விருது பிரியா கிருஷ்ணசாமி இயக்கிய பாரம் திரைப்படத்திற்கு கிடைத்துள்ளது பாதுகாப்பு துறையில் தனியார் துறையின் முதலீடு ஊக்குவிக்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனங்களின் தலைமை அதிகாரிகள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் பொதுத்துறை மற்றும் அரசின் பாதுகாப்பு தளவாடங்கள் தொழிற்சாலைகளும் ஊக்குவிக்கப்படும் எனத் தெரிவித்தார் நாட்டின் அனைத்துப் பகுதிகளையும் ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை திட்டத்தின் கீழ் வருமாண்டு ஐூன் மாதம் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக நுகர்வோர் மற்றும் பொது விநியோக திட்ட அமைச்சர் திரு ராம் விலாஸ் பாஸ்வான் தெரிவித்துள்ளார்